அரசு கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு இல்லையென்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது

எளிதாக வர்த்தகம் புரியும் நாடுகளின் வங்கி தரவரிசையில் உலக இந்தியா முன்னேறியுள்ளதையடுத்து தமது டுவிட்டர் செய்தியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகள் தொழில் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் எளிதாக தொழில் தொடங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறியருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை தரும் விஷயம் என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

நினைவிடம் கட்ட தடைவிதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நேற்று விசாரணைக்கு வந்த போது தமிழ் வளர்ச்சித்துறை செயலர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் சொத்துக்குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போது ஜெயலலிதா இறந்து விட்டதால் அவர் மீதான தண்டனை கைவிடப்பட்டதாகவும் எனவே அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல என்பதால் அவருக்கு நினைவிடம் கட்டுவதில் எந்தத் தவறும் இல்லையென்றும் கூறியுள்ளார்

கோவில்களுக்குச் சொந்தமான குத்தகை விவரங்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய இந்து சமய அறநிலையத் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்புகளூர் வேலக்குறிச்சி ஆதினத்திற்கு சொந்தமான பன்னிரண்டரை ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு நியாயமான வாடகையை நிர்ணயிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் கோவில் நிவங்களை ஆக்கிரமித்து சிலர் தவறாக பயன்படுத்தி வருவதை அறநிலையத்துறை கண்டும் காணாமலும் இருப்பது வேதனை அளிப்பதாகக் கூறினார் கோவில் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் கடமை தவறி விட்டதாகக் கூறிய நீதிபதி இளிமேலாவது ஆக்கிரமிப்பாளர்களைக் கண்டறிந்து மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உத்தரவிட்டார் தமிழக அரசு விளையாட்டுத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்த காரணமாக தேசிய அளவில் இத்துறையில் எட்டாவது இடத்திலிருந்த தமிழ்நாடு மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி கூறியிருக்கிறார் ஒசூர் அருகே உள்ள ஜுஜுவாடி அரசுப் பள்ளியில் அறுபது வட்சும் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளிக் கட்டிடங்களை நேற்று திறந்து வைத்துப் பேசிய அவர் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் முதன்மையான இடத்தைப் பெற தமிழக அரசு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் என்றார் அரசுப் போக்குவரத்துக்கழக நிர்வாகங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே சென்னையில் நேற்று நடைபெற்ற பேச்சு வார்த்தை தோல்வியடைந்தது தொழிலாளர் கூடுதல் ஆணையர் திரு பாலகுப்பிரமணியன் முன்னிலையில் நடந்த இந்த பேச்சு வார்த்தைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி திரு நடராஜன் முதலில் ஒப்புக் கொண்ட கோரிக்கைகளைக் கூட அரசு தற்போது ஏற்க மறுத்து வருவதாகக் கூறினார் தங்கள் கோரிக்கை தொடர்பாக கடந்த ஜூன் மாதமே அரசிடம் மனு கொடுத்த போதும் கடைசிவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தும் முயற்சியை அரசு மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் அரசுப் போக்குவரத்துக்கழகத் தொழிலாளர்களுக்கு இன்று போனஸ் வழங்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் வெளிநாடு வாழ் தமிழர்களைப் பாதுகாக்க தமிழக அரசு தனித்துறையை உருவாக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழ்நாட்டில் உள்ள பல்லுயிர் வகைகளை பாதுகாக்க மேலாண்மைக் குழுக்களை அமைக்காதது ஏன் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி நில உரிமையாளர்கள் தாக்கல் செய்துள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போது பல்லுயிர் வகைகளைக் காப்பதில் தமிழகம் பின்னோக்கிச் செல்வதாக கூறிய நீதிபதிகள் மத்தியப் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளதைப் போல் தமிழ்நாட்டிலும் பல்லுயிர் வகைகளைப் பாதுகாக்க மேலாண்மைக் குழுக்களை அமைப்பது தொடர்பாக இன்று பதிலளிக்க உத்தரவிட்டனர் அஇஅதிமுக சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யப் போவதில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியிருக்கிறார்

தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியில் நிலையத்தில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் சிறுதானிய உற்பத்தி தொடர்பான கொள்கை முடிவு ஒன்றை தமிழக அரசு விரைவில் வெளியிட உள்ளதாகத் தெரிவித்தார் உயிரி தொழில்நுட்பங்களைக் கொண்டு நஞ்சில்லா தானியங்களை உற்பத்தி செய்ய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் இலங்கை நாடாளுமன்றத்தை மிக விரைவாகக் கூட்ட அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா ஒப்புக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு கரு ஜெயசூர்யா அதிபரை சந்தித்த பேசிய போது ஒரு வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தைக் கூட்டுமாறு கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து வரும் நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று அதிபர் கூறியதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் கூறுகிறார் இலங்கையில் பிரதமராக இருந்த திரு ரனில் விக்ரமசிங்கே நீக்கப்பட்டு புதியப் பிரதமராக திரு மஹிந்தா ராஜபக்சே நியமிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்து அதிபர் உத்தரவிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தனது சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று போஸ்வானா சென்றடைந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று குவைத்தில் அந்நாட்டின் தலைமை அரசு நிர்வாகி திரு ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜஃபர் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் சபா காலித் அல் அஹமது ஆகியோரை சந்தித்துப்பேசினார்

நிலக்கரி இரும்புத்தாது எஃகு உள்ளிட்டவற்றுக்கான சரக்குக் கட்டணத்தை ரயில்வே ஒன்பது சதவீதம் உயர்த்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் வடகிழக்குப் பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு திரு துரை ரவிச்சந்திரன் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ஸ்ரீராம் பாலாஜி இணையும் ராம்குமார் ராமநாதன் சாகீத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது